கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சம் கனஅடியை தாண்டியது

வளர்ச்சியின் பலன்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைவதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இனி விரிவான செய்திகள் மேட்டுர் அணை கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்துள்தளாக கபிணி ஹேரங்கி ஹேமாவதி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன

கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் முற்றிலும் வெளியேற்றப்படுவதால் காவிரிக்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாய சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் இதன்மூலம் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் வீணாவதை தவிர்க்க முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி கோவை தேனி நெல்லை குமரி மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நடத்தை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தினார் ஒருங்கிணைந்த வளர்ச்சியுடன் இந்தியாவை வலுவான நீடித்த வளர்ச்சியடையும் நாடாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய அவர் பொருளீட்ட கல்வி அவசியம் என்பது போல் பொருளீட்டும் போது கற்பதும் அவசியம் என்றார் புத்தகத்தை வெளியிட்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த நடவடிக்கை தீவிரவாதத்தை தடுப்பதற்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் வளர்ச்சிக்கும் வழிவகை செய்யும் என்றார் அரசியல் மற்றும் பொதுவாழ்விற்கு ஒரு முன் உதாரணமாக திரு வெங்கய்ய நாயுடு திகழ்வதாக பாராட்டிய அவர் திரு வெங்கய்ய நாயுடுவின் மாணவர் என்ற முறையிலே இவ்விழாவில் தாம் பங்கேற்றதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மத்திய அரசின் நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு பெற்றுத்தருவதில் திரு

சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தம்முடன் இணைந்து குடியரசுத் துணைத்தலைவர் துவக்கி வைத்ததை முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார் மாநிலங்களவையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வந்தவர் திரு வெங்கய்ய நாயுடு என நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் கிணை திமுக கலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாநிலத்தில் குடிமராமத்து பணிகளில் விவசாயிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதற்கான போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் வாகனங்கள் புதுப்பித்தலை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை செயல்படுத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சாலை விதிமுறைகளை மீறும் வாகனங்களுக்கு மின்னணு முறையில் அபராதம் விதிக்கும் திட்டம் திருச்சியில் வரும் நாளை மறுநாள் முதல் செயல்படுத்தப்படும் என்றார் காமராஜ் திருவாரூர் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் சொரக்குடி பெரிய குளத்திற்குள் சிறு குளம் அமைக்கும் பணியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் இன்று தொடங்கி வைத்தார் ரமேஷ் பொக்கிரியால் உலக அளவில் கல்வித்துறையில் இந்தியாவை முன்னோடி நாடாக உயர்த்த இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்கிரியால் தெரிவித்துள்ளார்

கலாச்சாரத்துடன் கூடிய கல்வி நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வலுவான தனிமனித ஆதாரமாக திகழும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார் ஜெய்சங்கர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சீனாவில் இன்று முதல் மூன்று நாட்கள் அரசுமுறைப் பயணம் மேற்கொள்கிறார் பீஜிங்கில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ ஐ சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் இந்த சந்திப்பின் போது இருநாடுகளுக்கு இடையேயான கலாச்சாரம் மக்கள் தொடர்பு குறித்த உயர்மட்ட அளவிலான ஆலோசனைகள் மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பரஸ்பர நலன்கள் குறித்தும் விவாதிக்கப்படும்

பிரபாகர் கூறியுள்ளார்

முக்கிய நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருவிழா நாளை மறுநாள் நடைபெற உள்ளதையடுத்து அன்று மாவட்டத்திற்கு உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது